பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி

கேரள மாநிலம் திருவனந்தபுரம் ஸ்ரீபத்மநாப சுவாமி திருக்கோவிலின் நிர்வாக உரிமையை அம்மாநில அரசுக்கு வழங்கி கேரள உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

நரேந்திர மோடி கூகுள் நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரி திரு சுந்தர் பிச்சையிடம் இன்று காணொலி மூலம் கலந்துரையாடினார் கல்வி பயிற்றுவிப்பு டிஜிட்டல் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் குறித்து கூகுள் நிறுவனம் மேற்கொள்ளும் அனைத்து செயல்பாடுகளுக்கும் அவரிடம் பாராட்டு தெரிவித்ததாக பிரதமர் குறிப்பிட்டார்

சைபர் பாதுகாப்பு புள்ளியல் தகவல் பாதுகாப்பு உள்ளிட்டவைகள் குறித்தும் திரு

எடப்பாடி

பழனிசாமி தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் நாளை நடைபெறுகிறது

மாவட்டங்களுக்கிடையேயான போக்குவரத்து சேவைக்கு நாளை மறுநாள் வரை தடை விதிக்கப்பட்டிருப்பதையடுத்து இதை மேலும் நீட்டிப்பதா தளர்த்துவதா என்பது குறித்தும் இக்கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்கப்படும் என தெரிகிறது

சென்னை திரு

லலித் தலைமையிலான அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது மேலும் பத்மனாப சுவாமி திருக்கோவிலின் நிர்வாக உரிமைகளை திருவிதாங்கூர் அரச குடும்பத்திற்கு மீண்டும் வழங்கி இக்கோவில் மீதான அவர்தம் உரிமையை உச்சநீதிமன்றம் இன்று உறுதி செய்தது இடைக்கால ஏற்பாடாக நிர்வாக குழுவில் திருவனந்தபுர மாவட்ட நீதிபதி தலைமை வகிக்கவும் நீதிமன்றம் ஆணையிட்டது

திருவள்ளுர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நேற்றும் நேற்று முன்தினமும் கிருமி நாசினி தெளிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று அலுவலகம் ஆட்சித்தலைவர் திருமதி

கன்னியாகுமரி நாகர்கோவில் வடிவீஸ்வரம் பகுதியில் கால்நடை மருத்துவமனையில் ஒருவருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டதையடுத்து அலுவலகம் மூடப்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இதனிடையே மாநகராட்சி பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட வீடுகளிலிருந்து சேகரிக்கப்படும் கழிவுகள் முறையாக அப்புறப்படுத்தப்படுகிறதா என்பதை ஆணையர் திருமதி

விழுப்புரம் மேற்கு காவல்நிலையம் சார்பில் பழைய பேருந்து நிலையத்தில் கட்டிட வேலை தொழிலாளர்களிடையே சமூக இடைவெளியின் அவசியத்தையும் முக கவசம் அணிவதன் முக்கியத்துவத்தையும் மாவட்ட காவல்துணை கண்காணிப்பாளர் நல்லசிவம் எடுத்துரைத்தார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது